நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

வழிகாட்டு முறைகளையும் அறிவித்துள்ளது

தமிழகத்தில் பிஜேபியின் முதல் தேர்தல் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று கோவையில் தொடங்கி வைத்தார்

போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த இந்தியா பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளது

இனி விரிவான செய்திகள் இந்திய தொழில்துறை வளர்ச்சிக்கு தமிழ்நாடு பெரும் பங்களிப்பை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பல்வேறு வளர்ச்சி மற்றம் கட்டமைப்பு திட்டங்களை துவக்கி வைத்து பேசிய பிரதமர் தமிழ்நாட்டில் தடையில்லா மின்சார வசதி தொழில் வளர்ச்சிக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி இருப்பதாக கூறினார் கடல் வணிகம் மற்றும் துறைமுகம் சார்ந்த வளர்ச்சியில் தமிழகத்திற்கு பெருமைக்குரிய வரலாறு உள்ளதாக கூறிய பிரதமர் தாத்துக்குடி வ உ சிதம்பரனார் துறைமுகத்தில் துவக்கி வைக்கப்பட்டுள்ள சாலை மற்றும் இதர கட்டமைப்பு திட்டங்கள் துறைமுகத்தில் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் என்று தெரிவித்தார் கிழக்கு கடலோர பகுதியில் இத்துறைமுகத்தை கப்பல் போக்குவரத்திற்கான துறைமுகமாக மாற்றவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார்

தமிழகத்தில் வரும் சுட்டமன்ற தேர்தலுக்கான பிஜேபியின் முதல் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடி திமுகவும் காங்கிரசும் ஊழல் அரசியலை முன் நிறுத்தி பதவிக்கு வர முயற்சிப்பதாக குற்றம்சாட்டினார் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி தமிழகத்தில் மக்களுக்கு ஒரு சிறந்த ஆட்சியை அளிக்க வேண்டும் என்று முயற்சிக்கும் அதே நேரத்தில் திமுக காங்கிரஸ் தலைவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி ஊழல் அரசியலை முன்னெடுக்க சிந்தித்து வருவதாக பிரதமர் குற்றம்சாட்டினார் திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர் சட்டம் ஒழுங்கு மற்றும் மின் வெட்டு பிரச்சினைகளும் தமிழகத்தின் வளர்ச்சியை பாதித்ததாக பிரதமர் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரே குடும்பமாக செயல்பட்டு தமிழக மக்களின் நலனுக்காக பாடுபட்டு வருகிறது ஆனால் காங்கிரஸ் திமுக கட்சிகள் குடும்ப அரசியல் செய்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார்

மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் மற்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் நேற்று தில்லியில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை அறிவித்தார்கள் வளைதளங்களில் சர்ச்சைக்குரிய செய்திகளை தடுக்கவும் நீக்கவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் செயவாளருக்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர்கள் தெரிவித்தனர்

ஒவ்வொரு சமூக வளைதங்களும் புகார்களை விசாரித்து தீர்வு ஏற்படுத்த உயரதிகாரி தலைமையில் ஒரு குறைதீர்க்கும் அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது சமூக ஊடக வளைதங்கள் இந்தியாவில் தொடர்ந்து செயல்படலாம் ஆனால் அவைகள் இந்திய அரசியல் சுட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது

இருநாடுகளின் ராணுவ உயரதிகாரிகள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இந்தியா பாகிஸ்தான் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவது நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது எல்லைப்பகுதிகளில் அமைதியான சூழலை ஏற்படுத்த இருநாட்டு ராணுவ அதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை உடனடியாக களைய ரானுவ உயரதிகாரிகளும் பிரத்யேக தொலைபேசி வாயிலாக தொடர்புகொண்டு தீர்வு காண்பது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இரு நாடுகளும் எடுத்தள்ள இந்த கூட்டு முயற்சி எல்லைப் பகுதிகளில் தீவிரவாத மற்றம் வன்முறை செயல்களை கட்டுப்படுத்தவும் அமைதியை நிலைநாட்ட உதவும் என்றும் ரானுவ அதிகாரிகள்ள நம்பிக்கை தெரிவித்தனர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார்

பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்து வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற வைர வியபாரி நீரவ் மோடியை இந்தியாவுக்கு நாடு கடத்த லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

மேல்நடவடிக்கைக்காக இந்த உத்தரவு பிரிட்டனின் உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

மத்திய புலனாய்வு துறை மற்றும் அமலாக்கப்பிரிவு தொடர்ந்த வழக்கை லண்டன் நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளது

இரு நாட்டு தலைவர்களும் மாஸ்கோ ஒப்பந்ததை நடைமுறைப்படுத்துவது பற்றியும் எல்லை பகுதியில் படைகளை திரும்ப பெறும் தற்போதைய நிலை குறித்தும் ஆவோசனை நடத்தியதாக மத்திய அரசியின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது மேட்டுர் அணையின் உபரி நீரை நூறு வறண்ட ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார் இந்த திட்டம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

இங்கிலாந்து தரப்பில் அணியின் கேப்டன் ஜோ ரூட் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார்

எஞ்சிய வீரர்கள் சொற்ப ரன்னுக்கு ஆட்டமிழந்தனர்

இரண்டே நாட்களில் டெஸ்ட் போட்டி முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது

இப்போட்டியில் இந்தியா டிரா செய்தால் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறும் நியூசிலாந்து ஏற்கனவே இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றள்ளது விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் இன்று ஜார்க்கண்டை எதிர்கொள்கிறது இந்தூரில் நடைபெற உள்ள இப்போட்டி காலை ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது

கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி ஜம்மு கஷ்மீரில் இன்று தொடங்குகிறது